பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

கேரளாவுக்கு பல்வேறு மாநில அரசுகளும் நிவாரண நிதி உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளன ரயில்களில் நிவாரணப் பொருட்கள் இலவசமாக எடுத்துச் செல்லப்படும் என ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார்

கேரளாவில் நாளை முதல் மழையின் அளவு குறையக் கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்ய உள்ளார்

வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது

மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் சமூக நலத்திட்டங்கள் மூலம் கிடைக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகைகளை வழங்குவதற்காக சிறப்பு முகாம்களை நடத்துமாறு காப்பீட்டு நிறுவனங்களை அறிவுறுத்திய பிரதமர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீட்டை விரைவில் வழங்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் மழையால் சேதமடைந்த தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்கும் பணியை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளுமாறும் இத்துறையின் அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் வீடுகளை இழந்த மக்களுக்கு பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதித் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கேரள வெள்ள நிவாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜாத் சத்தீஸ்கர் மஹாராஷ்ட்ரா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளும் நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக அறிவித்துள்ளன

கேரளாவுக்கு அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்கள் கட்டணமின்றி எடுத்துச் செல்வப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியஷ்கோயல் அறிவித்துள்ளார்

தமிழகத்தின் ஈரோட்டிலிருந்து ரயில் மூலம் குடிநீர் அனுப்பப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டிய திரு பியூஷ் கோயல் இதற்கான நடவடிக்கைகள் அவசரப் பணியாக கருதி மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே கேரளாவுக்குச் செல்லும் சாலை மற்றும் ரயில் பாதைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் மும்பையிலிருந்து கப்பல் மூலம் குடிநீர் கொண்டுச் செல்லப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மற்றும் எர்ணாகுளத்திற்கு இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கொச்சி கடற்படை விமான தளத்திலிருந்து வர்த்தக விமானங்கள் நாளை முதல் இயக்கப்படும் என மத்திய செயலாளர் அமைச்சரவை திரு பி கே சின்ஹா தெரிவித்துள்ளார் ராணுவம் கடற்படை விமானப்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை கடலோரக் காவல்படை மற்றும் மத்திய அரசின் துணை ரானுவப் படையினர் மீட்புப் பணிகளில் தொடர்ந்து முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு செல்போன் நிறுவனங்களும் இலவச அழைப்பு மற்றும் இன்டர்நெட் வசதிகளை வழங்குவதாக அறிவித்துள்ளன இந்நிலையில் கேரளாவில் நாளை முதல் மழையின் தாக்கம் குறையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தமிழகத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இந்தப் பொருட்கள் கோவை மாவட்டத்திலிருந்து பாலக்காட்டிற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதுதவிர கேரளாவை ஒட்டிய தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களிலிருந்து தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குமாறும் கனதாரத் துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் கரூர் மாவட்டம் மாயனூர் திருமுக்கூடல் மற்றும் நாகை மாவட்டம்ட சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி கரையோரம் உள்ள ஏராளமான குடியிருப்புகள் தொடர்ந்து வெள்ள நீரில் முழ்கியுள்ளன சேலம் மாவட்டம் எடப்பாடி ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனிடையே கல்லணை கால்வாயில் கல்வி ராயப்பேட்டை கிராமத்தில் மண் அரிப்பு காரணமாக ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்பட்டு விட்டதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தரிதப்படுத்தி வருகின்றனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை கோவை சென்று அங்கிருந்து ஈரோடு மாவட்டம் பவானி கருங்கல்பாளையம் நாமக்கல் மாவட்டம் குமாரப் பாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட உள்ளார் மேலும் ஈரோட்டில் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்த உள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியான கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் அப்பகுதியில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் ஆய்வு செய்த அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி நிவாரணப் பணிகள் குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனும் ஆலோசளை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஊர்க்காவல் படையினர் மற்றும் தீயணைப்புப் படையினர் ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது

தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் குமுளி மலைச் சாலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முல்வைப்பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என காவிரி தொழில்நுட்பக் குழுவினர் சான்றிதழ் வழங்கியுள்ளதாக கேரள மக்கள் அச்சுப்படத் தேவையில்லை என்றார் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை தமிழகம் வழங்கி வருவதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறினார் பணியில் உள்ள ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர்கள் முழுநேர மேற்படிப்பு படிக்க அனுமதிக்க ழுடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சும்பந்தப்பட்ட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தின் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே இதுபோன்ற மேற்படிப்புகளை படிக்க முடியும் என தெரிவித்துள்ளது இருவரிச்செய்திகள் பாகிஸ்தான் பிரதமராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு இம்ரான்கான் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் அஸ்தி ஹரித்துவாரில் இன்று கங்கை ஆற்றில் கரைக்கப்படுகிறது மத்திய உள்துறை ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் தில்லியில் அமலாக்கத்துறை அலுவலகம் அமைந்துள்ள லோக்நாயக் பவனில் திடர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது

நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் பிற்பகுதியில் இந்திய வீராங்கனை சுனிதா முண்டா அடித்த கோல் அணிக்கு வெற்றியைத் தேடித் தந்தது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நேற்று கோலாகலமாகத் தொடங்கியது